உலகக்கோப்பைக்கானமுதற்கட்டவில்வித்தைப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியாஅரையிறுதிக்குமுன்னேறியுள்ளது

இரண்டுஆலோசனைகூட்டங்களிலும் இந்த இந்தநோய்த்தொற்றுக்கானதடுப்பு பணிகளைமேலும் விரைவுபடுத்துவதுகுறித்தும் தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னைமற்றும் இதரமாவட்டங்களில் ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளின் வசதியைஅதிகரிக்கவேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகஅந்தசெய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்தநோய்த்தொற்றினால் கூடுதலாகபாதிக்கப்பட்டுள்ளமாவட்டங்களில் முன்னுரிமைஅடிப்படையில் தடுப்பு மருந்துமுகாம் நடத்தப்படும் என்றும் மாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சத்தியபிரதாசாகூஆகியோர் நேற்றுவிரிவாகஆலோசனைமேற்கொண்டனர் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்ற இந்தகூட்டத்தில் மாவட்டஆட்சியர்கள் பங்கேற்றனர்

நிர்மலாசீத்தாராமன் கூறியுள்ளார் இந்தநோய்த்தொற்றுதொடர்பாகதொழில் சங்கங்களின் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடுசெய்திருந்தநிகழ்ச்சியில் காணொலிகாட்சிவாயிலாககலந்துகொண்டுஅவர் பேசினார் இந்தநோய்த்தொற்றுசிகிச்சைக்காகபயன்படுத்தப்படும் ஆக்ஸிஐன் மருத்துவமனைகளுக்குதடையின்றிகிடைப்பதைமத்தியஅரசுஉறுதிசெய்யும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திருநரேந்திரமோடி இது குறித்துநேரடியாககண்காணித்துவருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நிர்மலாசீத்தாராமன் தெரிவித்தார்

மாநிலத்தின் இதரபகுதிகளில் வறண்டவானிலையேநிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் அமைந்துள்ளசுந்தரமகாலிங்கம் கோயிலுக்குபொதுமக்கள் செல்லஅனுமதியில்லைஎன்றுஆட்சியர் திருகண்ணன் அறிவித்துள்ளார் விருத்தாசலத்தில் உள்ளவேளாண்மைஅறிவியல் நிலையத்தில் நபார்டு வங்கியின் முதன்மைப் பொதுமேலாளர் திருசெல்வராஜ் நேற்றுஆய்வு மேற்கொண்டார்

ஆடவர் பிரிவு இறுதிஆட்டத்தில் சச்சின் இன்று பங்கேற்கிறார் ரஷ்யாவில் நடைபெற்றுவரும் சர்வதேசகுத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் அமீத் பங்கல் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார் உலகக்கோப்கைகானமுதற்கட்டவில்வித்தைப் போட்டியில் இந்தியாஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளது

இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் மும்பைஅணி பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது